ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

உயர்ந்தநிலையைஎட்டியிருப்பதாகவர்த்தகத்துறைஅமைச்சர் திரு பியூஷ்கோயல் தெரிவித்துள்ளார்

புதியவழிகாட்டுநெறிமுறைகளைமத்திய அரசுவெளியிட்டுள்ளது

கிரிக்கெட் போட்டிகளுக்கானவீரர்கள் ஏலம் இன்றுசென்னையில் தொடங்கியது

எடுக்கப்பட்டசியானநடவடிக்கைகளால் உரியநேரத்தில் உலகளவில் குறைந்தஅளவிலாளஉயிரிழப்பபசந்தித்தநாடுஎன்ற இலக்கைஇந்தியாஎட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

ஜெய்சங்கர் கூறியுள்ளார்

ஜெய்சங்கர் கூறினார் இந்தியா சிங்கப்பூர் இடையிலானவர்த்தகநல்லுறவு மக்களின் பங்களிப்போடுஉயர்ந்தநிலையைஎட்டியிருப்பதாகவர்த்தகதொழில்துறைஅமைச்சர் பியூஷ்கோயல் திரு தெரிவித்துள்ளார் இந்திய சிங்கப்பூர் தொழிலதிபர்கள் மாநாட்டில் உரையாற்றியஅவர் சுயசார்பு இந்தியாவைஎட்டுவதற்கு இருதரப்பு உறவுகள் உதவிகரமாக இருக்கும் என்றும் உலகளாவியவர்த்தகவாய்ப்புகளைபெறுவதற்கானவழிஏற்படும் என்றும் கூறினார் அமெிக்காவுடனானவர்த்தகம் தொடர்ந்துஅதிகரித்துவருவதாகதொழில் மற்றும் வர்த்தகத்தறைஅமைச்சர் திருபியூஷ் கோயல் தெரிவிக்குள்ளார் அமெரிக்கா இந்தியா இடையேயானவருடாந்திரவர்த்தகக் கூட்டத்தில் காணொலிகாட்சிவாயிலாகஅவர் உரையாற்றினார் ப்பு அமெரிக்கதொழிலதிபர்கள் இந்தியாவில் உற்பத்திசெய்யமுன்வரவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்தியாவில் உள்ளதொழில் வாய்ப்புகள் குறித்தும் அவர் விரிவாகஎடுத்துரைத்தாா்

இந்தியா இயக்கத்தைஅடிப்படையாகக் கொண்டுதாக்கல் செய்யப்பட்டமத்தியபட்ஜெட்டில் சுயசாா்பு புதுமைகண்டுபிடிப்புகள் மற்றும் ஆராய்ச்சிபணிகளுக்குகூடுதல் நிதிஒதுக்கீடுசெய்யப்பட்டுள்ளது

தேர்வு தொடர்பானமனஅழுத்தத்தைகளையும் வகையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடன் கலந்துரையாடும் இந்தஆண்டுகாணொலிகாட்சிவாயிலாகநடைபெறும் என்றுபிரதமர் நிகழ்ச்சி திருநரேந்திரமோடிகூறியுள்ளார் வலைதளத்தில் இக்கருத்தைபதிவு செய்துள்ளஅவர் உலகம் முழுவதிலுமிருந்துமாணவர்கள் இதில் சமுக பங்கேற்கலாம் என்றார்

அகில இந்தியவானொலியின் செய்திப் பிரிவு முதன்மைதலைமை இயக்குநராகதிருஎன் வேனுதர் ரெட்டி இன்றுபொறுப்பேற்றுக் கொண்டார் இதுவரை இப்பதவியில் இருந்ததிருஜெய்தீப் பட்நாள் பத்திரிகைதகவல் அலுவலகமுதன்மதலைமை இயக்குநராகநியமிக்கப்பட்டுள்ளார் வருகிறஒன்றாம் தேதிஅவர் தமது புதியபொறுப்பைஏற்கஉள்ளார்

அந்நாட்டுவெளியுறவுத்துறைஅமைச்சர் டாக்டர்

மோமன் வலியுறுத்தினார்

ஐ பிஎல் கிரிக்கெட் போட்டிக்கானவீரர்கள் ஏலம் சென்னையில் நடைபெற்றுவருகிறது